பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார்

அரசு உறுதியுடன் இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்திப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

இளவேனில் தங்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் தலைவர்கள் மிகவும் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்கள் தெரிவித்து வருவதாகவும் இந்தியா இது போன்ற செயல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுக்குள் வன்முறையை கட்டவிழுத்துவிடவேண்டும் என்றும் ஜிகாத் போர் நடத்தவேண்டும் என்றும் அரசியல் தலைவர்கள் கூறுவதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் இந்தியா தொடர்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அவர்கள் கூறிவருவதாக அவர் தெரிவித்தார் பொய்யான தகவல்களை தனது நாட்டு மக்களிடம் கூறி தீவிரவாத நடவடிக்கைகளை தூண்டிவிடுவது போன்ற பேச்சுக்களை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை என்று திரு ரவீஸ்குமார் உறுதிபட தெரிவித்தார் இந்தியாவின் மற்ற அண்டை நாடுகளைப்போல பாகிஸ்தானும் இயல்பானதொரு அண்டை நாடாகவே இருக்கணேடும் என இந்தியா விரும்புவதாகவும் இதனைவிடுத்து பயங்கரவாதிகள் ஊடுருவுவதற்கு துணைபோகக்கூடாது என்றும் அந்நாட்டை இந்தியா வலியுறுத்துவதாகவும் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு பாகிஸ்தானுக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளர் இன்று லே யில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கஷ்மீர் விவகாரத்தை சர்வதேச பிரச்சினையாக மாற்ற பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகக் குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதியில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களை தடுப்பதில் பாகிஸ்தான் வேண்டுமென்றும் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டார் தேசிய விளையாட்டுத் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்டுடல் இந்தியா இயக்கத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் விளையாட்டுத்துறையில் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக தேசிய விளையாட்டுத் தினம் கொண்டாடப்படுவதாகக் கூறினார் உடலை முறையாக பராமரிப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்கு கட்டுடல் இயக்கம் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பம் காரணமாக உடற்பயிற்சிகள் குறைந்திருப்பதால் நமது வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக அவர் கூறினார் இதனால் உருவாகும் நோய்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கட்டுடல் இயக்கம் அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இயக்கம் காலத்தின் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் ஆற்றிய இந்த உரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஒளிபரப்பப்பட்டது தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் பஜ்ரங் புனியா தீபா மாலிக் ஆகியோர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுகளை பெற்றுக்கொண்டனர்

சிறந்த நிர்வாகம் ஊழலற்ற தன்மை ஆகியவை நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமாகிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இதனை உறுதி செய்து வருவதாகத் தெரிவித்தார்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு ப சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வழங்குகிறது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பானுமதி திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோரைக் கொண்ட அமா்வு அதுவரை திரு சிதம்பரத்தை அமலாக்கத்துறை கைது செய்ய விதித்திருந்த தடையை நீட்டித்துள்ளது

இந்த தொகை வன விரிவாக்க நிதி சட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி பயன்படுத்தப்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காடுகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் மரங்களை வளர்ப்பது வன உயிரினங்களை காப்பது காட்டுத்தீயை தடுப்பது மண்வளப்பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளுக்கும் இந்த தொகை பயன்படுத்தவேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் ஏர்இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் இதனை ஏற்று நடத்த பல நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்திப் சிங் பூரி கூறினார்

சிவில் விமான துறை நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புக்கான இணையதன சேவையையும் அமைச்சர் தொடங்கிவைத்தார் இந்த துறையில் வேலைவாய்ப்பை நாடுவோர் இதில் பதிவு செய்துகொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணியாளர்களை இதன் தெரிவு செய்துகொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரியை சார்ஜ் செய்யும் வசதி வரும் நாட்களில் பெட்ரோல் பங்குகளைப்போல எல்லா பகுதிகளிலும் செயல்படுமு் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் இன்று பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்து சேவையை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் போக்குவரத்து வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதை விட பேட்டரிகளை சார்ஜ் செய்வது சுலபம் என்றார்

புதுதில்லியில் இன்று சிவில் விமான சேவை தொடர்பான பயிலரங்கில் இதை தெரிவித்த ஏர்இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் அஸ்வானி லோகானி பிளாஸ்டிக் தேனீர் கோப்பைக்கு பதிலாக அட்டையால் செய்யப்பட்ட கோப்பைகள் வழங்கப்படும் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சுதந்திர தின உரையில் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுமென விடுத்த அழைப்பை ஏற்று ஏர் இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக திரு அஸ்வானி லோகானி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு இயக்கத்துக்கு பொதுமக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சதானந்த கவுடா கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய குடியுரிமை மக்கள் பதிவேடு நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அசாம் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த பதிவேட்டில் பெயர் இடம் பெறாதவர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப்பதக்கம் வென்றார்

பதக்கம் வென்றுற்றகடலூரை சேர்ந்த இளவேனிலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் செக்குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் விஷ்மயா தங்கப்பதக்கம் வென்றார்

சீனாவில் நடைபெற்றும் சர்வேதச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் முருகப்பா தங்க கோப்பை ஹாக்கிப் போட்டி இன்று சென்னையில் தொடங்கியது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று தமிழக அணி பெங்கால் அணியை எதிர் கொள்கிறது